நரேந்திர சிங் தோமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது

அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுதில்லியில் நேற்று மத்திய க்காதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் தடுப்பூசி போடுவதற்கான சுகாதார அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளையும் துறையின் உயரதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார் ஒத்திகை போல் அல்லாமல் உண்மையான தடுப்பு மருந்து செலுத்தும்போது என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் கவனமாக இன்றைய தினம் மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில அரசுகளின் க்காதாரத்துறை அதிகாரிகள் கொண்டார் தடுப்பூசி ஒத்திகைக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை விளக்கினார்கள்

சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு தலைமை பொது மருத்துவமனையிலும் சாந்தோமில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப களதார நிலையம் மற்றும் திருவள்ளூர் கோவை நீலகிரி திருநெல்வேலி மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த ஒத்திகை நடைபெறவுள்ளது இந்த மையங்களில் உள்ள இடவசதி ஊசி போட வருவோர் தனிமனித இடைவெளியுடன் அமர்வதற்கான போதமான இடவசதி மருந்துகளை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து இன்றைய ஒத்திகையின்போது ஆய்வு செய்யப்படும் என்று சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர்

நரேந்திர சிங் தோமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

வேளாண் சட்டங்களை மத்திய அரசு முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்பதில் விவசாயிகள் அமைப்புகள் உறுதியாக இருப்பது உண்மைதான் என்றாலும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தையில் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு நல்ல முடிவை எடுக்க விவசாயிகள் முன்வருவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார்

இந்த சட்டங்கள் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்ற அரசின் உத்தரவாதம் காப்பாற்றப்படும் என்று தாங்கள் உறுதியாக நம்புவதாக அந்த கடிதத்தில் அவர்கள் தெரிவித்துள்ளனர் விவசாயிகளுக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு தங்களின் ஆதரவு எப்போதும் இருக்கும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர்

பணியாளர் தொடர்பான விதிகளை மேலும் எளிமைப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இம்முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான மேலும் ஒரு முடிவையும் அரசு எடுத்துள்ளது

அரசு உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார்

குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற விதியையும் அரசு எளிமைப்படுத்தியுள்ளது

இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மக்கள் பயன்பெறும் வகையில் இதபோன்ற நடவடிக்கைகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாகத் தெரிவித்தார் பிரதமரின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் இத்தகைய முயற்சிகள் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார்

மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்வதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நேற்று மதுரை சென்ற அவர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கொன்டு வந்த அனைத்து திட்டங்களையும் தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக கூறினார்

தமிழகத்தில் மருத்துவப் படிப்புக்கான இரண்டாவது கட்ட கலந்தாய்வு வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறது கடந்த நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட முதற்கட்ட கலந்தாய்வின் போது ஏழரை சதவீத ஒதுக்கீட்டின் கீழ் பயன்பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடங்களும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான இடங்களும் நிரப்பப்பட்டன இரண்டாவது கட்ட கலந்தாய்வில் காலியாக உள்ள இடங்கள் நிரப்பப்படவுள்ளன

இதுதொடர்பாக திமுக மக்களவைக் குழுத் தலைவர் திரு டி ஆர்பாலு மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் கிராமப்புற ஏழைத் தொழிலாளர்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அதில் அவர் வலியுறுத்தியுள்ளார் காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரர்க்கால் பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளைப் பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும்

இந்நிலையில் மேற்குத் தொடர்ந்து மலைப்பகுதியில் பெய்துவரும் பலத்த மழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நெல்லை குறுக்குத்துறை குப்பிரமணிய ஸ்வாமி கோவிலை வெள்ளநீர் குழந்துள்ளது இருவரிச் செய்திகள் ஆப்கானிஸ்தானில் கடந்த நவம்பர் மாதம் காபூல் பல்கலைக் கழகம் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தூக்குதலில் முக்கிய குற்றவாளிக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது சீனாவுடனான பிரச்சினைகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண தைவான் எப்பொழுதும் தயாராக இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு

ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் அமையவுள்ள இந்திய நிர்வாகவியல் கல்லூரியின் நிரந்தர வளாகத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலிக் காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டவுள்ளார்

ஹர்தீப் சிங் பூரி அறிவித்துள்ளார் சித்தர் அகத்தியரின் பிறந்த தினம் தேசிய சித்தா தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் அவந்திப்புரா பகுதியில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்த ஒருவரை பாதுகாப்புப் படையினர் நேற்று கைது செய்தனர்

ரிஷிகுமார் சுக்லா தெரிவித்துள்ளார்